இதனிடையே மத்திய பிரதேச சுட்டப் பேரவைத் தேர்தலையொட்டி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தமது கட்சியின் தேர்தல் அறிக்கையை போபாலில் இன்று வெளியிட்டார் மிசோரம் மாநிலத்தில் நடைபெற உள்ள சுட்டப் பேரவைத் தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா மற்றும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் பங்கேற்கின்றனர் இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநில சுட்டப் பேரவைத் தேர்தல்களுக்கான வேட்பு மனு பரிசீலனை இன்று நடைபெற்றது ஐம்மு கஷ்மீர் மாநில ஊராட்சிமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்பிற்கிடையே இன்று நடந்து முடிந்தது வாக்குப் பதிவு எவ்வித அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியாக நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் முடிவுகள் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன

முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்குப் பிறகு தில்லியில் உள்ள மஹிப்பால்பூர் பகுதியில் சீக்கிய இளைஞர்கள் இரண்டு பேரர கொலை செய்தது தொடர்பான வழக்கில் இருவரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டனர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு புதிய வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் தமது பயணத்தின் இறதி கட்டமாக இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் முன்னதாக அவர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சு வார்த்தையின்போது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளம் ஆகியவற்றை உருவாக்க முக்கியத்துவம் அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது பாதுகாப்பு அனுசக்தி விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமாப்பு மற்றும் விவசாயத் துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது என ஒப்புக் கொள்ளப்பட்டன

இஸ்லாமியர்களின் மிலாது நபி பண்டிகையையொட்டி குடியரகத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சகோதரத்துவமும் மனித நேயமும் தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார்

திருச்சி விமாள நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகளாக இருந்தாலும் பொது மக்களாக இருந்தாலும் சேதத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் மாநில அரசு கோரும் என்றார்

நிவாரண பொருட்களையும் அவர்கள் வழங்கினர்

பீகார் மாநிலம் முசாபர் நகரில் உள்ள சிறுமியர் காப்பக பாலியல் வன்முறை தொடர்பான வழக்கில் அம்மாநில முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி மஞ்சு வர்மா மஞ்சுவல் நீதிமன்றத்தில் இன்ற சரணடைந்தார் இதனையடுத்து

மத்தியப் பிரதேச மாநிலம் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடல்நலக் குறைவு காரணமாக இந்த முடிவை தாம் மேற்கொண்டதாக கூறினார் சரக்கு போக்குவரத்திற்கான விமான கட்டணங்களை குறைக்கும் வகையில் சரக்கு விமான முனையங்களை அமைக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக விமான போக்குவரத்துறை செயலர் திரு ஆர் என் சௌபே தெரிவித்துள்ளார்

மகளிர் உலக குத்துச் சண்டை சாம்பியன் ஷிப் போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் லவ்லினா சோனியா சிம் ரஞ்சித் கவுர் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதவாவது டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி நாளை பிரிஸ்பேனில் நடைபெறுகிறது